முதலீட்டாளர்களுக்குஉதவும் சாதகமானஅணுகுமுறைகளைமேற்கொள்ளுமாறுசம்பந்தப்பட்டதுறையினருக்குபிரதமா திரு நரேந்திரமோடிஅறிவுறுத்தியுள்ளார்

நரேந்திரமோடிவாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

பொதுச் செயலர் திருஅண்டோணியோகுட்டரஸ்கேட்டுக் கொண்டுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் முதலீட்டாளர்களுக்குஉதவும் வகையில்சாதகமானஅனுகுமுறைகளைமேற்கொள்ளுமாறுசம்பந்தப்பட்டதுறையினருக்குபிரதம் திரு நரேந்திரமோடிஅறிவுறுத்தியுள்ளார்

புதுதில்லியில் நேற்றுஅவர் பல்வேறுதுறைகளின் அமைச்சர்கள் உயர் மற்றும் அதிகாரிகளுடன்ஆலோசனைநடத்தினார்

முன்வருவோா்க்குஅடிப்படைகட்டமைப்புகளைஏற்படுத்திதருதல் தொழில் தொடங்க தற்போதுள்ளதொழிற்பேட்டைகளில் இடங்களைஒதுக்குதல் தேவையானநிதியுதவிசெய்தல் ஆகியவைகுறித்தும் இந்தகூட்டத்தில் விரிவாகஆலோசிக்கப்பட்டது உள்நாட்டுஉற்பத்தியைஅதிகரிப்பதற்குவிரைவாகநடவடிக்கைஎடுக்கவும் இது குறித்துமாநிலங்களுக்குவழிகாட்டவும் இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்தகூட்டத்தில் உள்துறைஅமைச்சா் திரு அமித்ஷா நிதியமைச்சா் திருமதி நிா்மலாசீதாராமன் வர்த்தகத்துறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் உட்படபலர் கலந்துகொண்டனர்

நரேந்திரமோடிவாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதற்குமுன்பு இது மூன்று புள்ளிநான்குநாட்களாகஇருந்தது

மும்பையில் தான் அதிகமானோா் உயிரிழந்துள்ளனா்

இதுகுறித்துமத்தியசுகாதாரத்துறைசெயலர் திருமதி ப்ரீத்திசுதன் மாநிலதலைச் செயலாளர்களுக்குகடிதம் ஒன்றைஎழுதியுள்ளார்

அதேபோல் குணமடைந்துவருபவர்கள் எண்ணிக்கைஅதிகமாகஉள்ளமாவட்டங்களைதனியாககண்டறிந்துஅவற்றை புதியபட்டியலில் சேர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

களப்பணியாளர்கள் தரும் தகவல் அடிப்படையில் மாநிலஅளவிலும் மாவட்டஅளவிலும் கூடுதலாகசிவப்பு மற்றும் ஆரஞ்ச் மண்டலங்களைவரையறுக்குமாறுமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது

இதில் கலந்துகொண்டுபேசியமத்தியதொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இதனைதெரிவித்தார்

சென்னையில் இன்றுநடைபெறஉள்ள இந்தஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்புப் பணிகள் தொடர்பாகமேற்கொள்ளப்பட்டஆய்வின் விவரங்கள் குறித்தம் மேற்கொள்ளவேண்டியகூடுதல் நடவடிக்கைகள் குறித்தும் இக்குழுவினர் முதலமைச்சரிடம் எடுத்துரைக்கஉள்ளனர்

பகத்சிங் கோஷியாரிமும்பையில் உள்ளஆளுநர் மாளிகையில் தேசியகொடியைஏற்றிவைத்தார்

ஆனால்ஹரடப்கு காரணமாக இந்தஆன்டு இந்தவிழாரத்துசெய்யப்பட்டதுமாவட்டஅளவிலும் விழாக்கள் நடத்தஅமைதிக்கப்படவில்லை

பொதுச் செயலர் திரு அண்டோணியோகுட்டரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்

பொதுச் செயலர் நோய்த்தொற்றிலிருந்துவிடுபடவிரிவானதிட்டங்களைவெளியிட்டார் அதேபோல் சுற்றுச்சூழலைபாதுகாக்கநிலக்கரியைஅடிப்படையாகக் கொண்டதொழிற்சாலைக்குதடைவிதிப்பதுகுறித்தும் அவர் விவரித்தார்